குடியுரிமைச் சுட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

பிரிட்டனில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது

ராஞ்சி ராம்கர் ஹசாரிபாக் கொடர்மா சத்ரா கிரிதி சகரைக்கேலா கர்சவான் ஆகிய மாவட்டங்களில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது

ராஞ்சி ஹத்தியா கன்கே ராம்தர் பர்கதா ஆகிய ஐந்து தொகுதிகளில் மட்டும் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும்

தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த அனைத்து அஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு வினய் குமார் சவ்பே ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மாநில அமைச்சர்கள் திரு சி பி சிங் திரு நீரா யாதவ் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் யூளியன் தலைவர் திரு கதேஷ் மகத்தோ ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுவால் மராண்டி முன்னாள் அமைச்சரும் தொழிற்சங்கத் தலைவருமான திரு ராஜேந்திர பிரசாத் சிங் ஜார்க்கண்ட் மாநில மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திருமதி மஹுவா மாஜி உள்ளிட்டோர் இன்றைய தேர்தலில் களத்தில் உள்ள சில முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் இதனிடையே ஜார்க்கண்ட்டில் நான்காவது மற்றும் ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

அடுத்தக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு நரேந்திர மோதி இன்று அந்த மாநிலத்தில் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார் இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இன்று இரண்டு பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார் குடியுரிமைச் சுட்டத் திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது

விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய உள்தறை அமைச்சர் திரு அமித் ஷா இந்த மசோதாவை நிறைவேற்றவேண்டிய வரலாற்றுத்தேவை இருப்பதாக கூறினார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்காளிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத ரீதியாக இன்னல்களை சந்தித்த சிறுபான்மையினருக்கு நிவாரணம் வழங்க இது வகை செய்வதாக குறிப்பிட்டார் அந்த நாடுகளில் சிறபான்மயினராக உள்ள மக்கள் தொடர்ந்து மத ரீதிபாக பிரிவினைக்குள்ளாகி துன்புறத்தலுக்கு ஆளான காரணத்தால் இந்த மசோதா கொண்டுவரப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றார் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் இது வடகிழக்கு மாநிலங்களின் நலன்களுக்கு எதிரானது அல்ல எனவும் அப்பகுதி மக்கள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறினார் அனைத்து தரப்பினரின் கவாச்சார சமூக மற்றும் மொழி அடையாளங்களை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் அரசு போல் அல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அதிக அளவு மத சுதந்திரத்திற்கு வழிவகை செய்துள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார்

மூன்று அண்டை நாடுகளில் சிக்கலை சந்திக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் பவுத்தர்கள் சமணர்கள் பார்லி இனத்தவர் கிருஸ்த்தவர்கள் ஆகியோருக்கு குறிப்பிட்ட சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது

குடியுரிமை சுட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது தேசத்தின் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை எதிரொலிப்பதாகவும் இது வரலாற்றுச் சிறப்புமிக்க தினம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த மசோதாவுக்கு அதரவு அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக துன்புறுத்தலை சந்தித்தவர்களுக்கு இதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதவில் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பை இந்த மசோதா உறுதி செய்வதாகவும் அவர்களின் கண்ணியத்தை காக்க வகைசெய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றம் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரால் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்றும் இந்த மசோதா நிறைவேறியிருப்பதன் மூலம் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறபான்மையினருக்கு கவுரவமான வாழ்ககை அமையும் என்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுகிய மணப்பான்மயுடனும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிராகவும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் பென் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சும்பவத்தில் குற்றம்சாட்டப்பட்ட நான்கு பேர் காவல் துறையினருடன் நடைபெற்ற மோதலில் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரனை நடத்தப்பட வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்படும் ஒய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தேசித்திருப்பதாக தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு நேற்று தெரிவித்திருந்தது தெலங்காளா என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக ஒய்வுபெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் புதுதில்லியிலிருந்து விசாரணை மேற்கொள்ளும் என்றும் அந்த அமர்வு கூறியது நேற்றைய விசாரணையின்போது தெலங்காளா அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் திரு முகுல் ரோஹத்தி மற்றும் கிருஷ்ணகுமார் சிங் ஆகியோர் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை தெலங்கானா அரசு பின்பற்றுவதாக தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மாநில குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு இந்த ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் முன்னதாக குற்றம்காட்டப்பட்ட நான்கு பேரும் கடந்த வெள்ளிக்கிழமை காவல் துறையினரை தாக்கிவிட்டு தப்பமுயன்றபோது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் அவர்கள் உயிரிழந்ததாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்தது தீவிரவாதத்தை ஒடுக்க கூடுதல் ஒத்துழைப்புடன் செயல்பட இந்தியாவும் ஜெர்மனியும் முடிவு செய்துள்ளன

இதில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு மகாவீர் சிங்வி தலைமையிலான குழு பங்கேற்றது கூட்டத்தில் அனைத்து வகையான தீவிரவாதத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் அவற்றை எதிர்த்து போராட சர்வதேச அளவில் வலுவான ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்தப்பட்டது தீவிரவாத கட்டமப்புகளை தகர்த்தல் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்கப்படுவதை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது தீவிரவாத ஒழிப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் பரஸ்பர ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றை மேம்படுத்தவும் இருநாடுகளும் ஒப்புக்கொண்டன பிரிட்டனில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

ஐரோப்பிய யூனியளிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பாக பிரக்ஸிட் உடன்படிக்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இடைக்கால பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது

ஹஃபீஸ் சயீதுக்கு எதிராக வாகூர் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதி துணைச் செயலாளர் அலெஸ் ஜி வெல்ஸ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மும்பையில் வான்கடே னமதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட்இண்டீஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது